புதுதில்லி ஜம்முகாஷ்மீர் கத்ரா இடையேயான வந்தே பாரத் விரைவு ரயில்சேவையை உள்துறை அமைச்சர் திரு அமீத்ஷா இன்று துவக்கி வைத்தார்

தீபாவளி பண்டிகையின்போது சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத பட்டாசுகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு

விசாகப்பட்டிணத்தில் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான முதல் கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது இனி விரிவான செய்திகள் அமீத்ஷா தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் சுதந்திர போராட்டத்தின் இன்றியமையா ரயில் பயண நிகழ்வுகளை ஆவணப்படுத்த வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு

புதுதில்லி ஜம்முகாஷ்மீர் கத்ரா இடையேயான வந்தே பாரத் விரைவு ரயில்சேவை யை புதுதில்லி ரயில்நிலையத்தில் இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் இந்த ரயில் ஜம்முகாஷ்மீரின் வளர்ச்சிக்கான மாபெரும் பரிசு என்றார்

இந்த ரயில் நாளைமுதல் செவ்வாய் நீங்கலாக அனைத்து நாட்களிலும் புதுதில்லியிலிருந்து கத்ராவிற்கு இயக்கப்படும் ஏற்கனவே டெல்லி வாரணாசி இடையே வந்தே பாரத் விரைவு ரயில் இயக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் பேசிய ரயில்வே துறை அமைச்சர் திரு

பாதுகாப்பான ரயில் பயணத்தை உறுதி செய்யும் வகையில் அனைத்து ரயில் நிலையங்களிலும் சி சி டி வி

பொருளாதாரத்தின் மையமாக ரயில்வே நிலையங்கள் உருவெடுக்கும் என்று கூறிய அவர் ரயில்நிலையங்கள் மூலம் ஏழை மக்கள் உலகை கண்ணோக்க முடியும் என்றார் இந்நிகழ்ச்சியில் மத்திய குடும்ப நல சுகதாரத்துறை அமைச்சர் டாக்டர்

இதனிடையே பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் டெல்லி கத்ரா வந்தே பாரத் விரைவு ரயில் வைஷ்ணோதேவி பக்தர்களுக்கான நவராத்திரி பரிசாகும் என்று கூறியுள்ளார் இந்த ரயில் ஜம்முகாஷ்மீரில் சுற்றுலாவை மேம்படுத்துவதோடு சுற்றுலாவை வளப்படுத்தும் என்றார்

ராம்நாத் கோவிந்த் நடப்பாண்டின் சிறந்த முத்த குடிமக்களுக்கான விருதுகளை புதுதில்லியில் இன்று வழங்குகிறார் சமூகநீதி அதிகாரம் அளித்தல் துறை அமைச்சகம் சார்பில் வழங்கப்படும் இந்த விருதுகள் மூத்த குடிமக்களுக்கான சிறந்த சேவையை அளிக்கும் நிறுவனங்களுக்கும் வழங்கப்பட உள்ளன சமூகத்தில் முதியோர்களுக்கான இடத்தை உறுதி செய்து அவர்களை வலுப்படுத்தும் வகையில் இந்த விருது வழங்கப்படுவதோடு நாட்டின் கட்டமைப்பில் மூத்த குடிமக்களின் பங்கை இளையோர் உண்ந்துகொள்ளவும் இது வகை செய்கிறது ஷேக் ஹசீனா புதுதில்லியில் இன்று தொடங்கும் இந்திய பொருளாதார உச்சிமாநாட்டில் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா பங்கேற்கிறார்

ராம்நாத் கோவிந்தையும் பிரதமர் திரு நரேந்திரமோடி யையும் சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார் பிரதமர் திரு

வங்கநாடு உருவாக்கத்திற்கு பங்காற்றிய ஷேக் முஜிபர் ரஹ்மானின் நூற்றாண்டு பிறந்தநாளை இருநாடுகளும் இணைந்து கொண்டாடுவது குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படுகிறது

முன்னதாக வாக்கு எண்ணிக்கையில் குளறுபடி நடைபெற்றதாக திமுக குற்றம் சாட்டியதை அடுத்து அனைத்து தபால் வாக்கு பெட்டிகளையும் வாக்குப்பதிவு இயந்திரங்களையும் ஒப்படைக்க சென்னை உயா்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது

நாளை மறுநாள் மனுக்கள் பரிசீலிக்கப்படுகின்றன

கருப்பணன் தீபாவளி பண்டிகையின்போது சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத பட்டாசுகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு

சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் காற்று மாசுபாடு குறித்த ஒருநாள் கருத்தரங்கில் இன்று பேசிய அவர் தமிழகம் முழுவதும் உணவுகளில் சுவையூட்டியாக சேர்க்கப்படும் அஜினோ மோட்டோவை தடை செய்வது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசிக்கப்படும் என்றார் மாநிலத்தில் பிளாஸ்டிக் தடையை மீறும் நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரித்தார்

கும்பகோணத்தில் இன்று புதிய பேருந்துகளை இயக்கிவைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார்

வேலுமணி தூய்மை இந்தியா திட்டத்தின்கீழ் ஊரகப்பகுதிகளில் சிறந்த சுகாதார மேலாண்மைக்கான மத்திய அரசிடமிருந்து பெற்ற சிறந்த மாநிலத்திற்கான விருதை மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு

வேலுமணி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

குஜராத்தில் நேற்று நடைபெற்ற விழாவில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்த விருதை அமைச்சர் எஸ்

வேலுமணிக்கு வழங்கினார் ஊரகப்பகுதிகளில் சுகாதாரத்தின் தரம் மற்றும் உள்கட்டமைப்பில் சிறந்து விளங்கியதற்காக இந்த விருது வழங்கப்பட்டது

தங்கமணி நாமக்கல் மாவட்டம் குப்பாண்ட பாளையத்தில் மாநில மின்துறை அமைச்சர் திரு

மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின்கீழ் எட்டரை லட்சம் ருபாய் மதிப்பீட்டில் இந்த அங்கன்வாடி மையம் கட்டப்பட்டுள்ளது உயர்நீதிமன்றம் காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரத்தில் அடுத்தவாரம் நடைபெற உள்ள முறைசாரா உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு

இருவரி திருவள்ளுர் மாவட்டத்தில் செயல்படும் போலி மருத்துவர்களை கைதுசெய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

முன்னதாக இம்மாவட்டத்தில் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குநர் திரு

தர்மபுரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுமக்கள் காய்ச்சல் அறிகுறி தென்பட்டவுடன் மருத்துவ பரிசோதனை செய்துகொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியதோடு தாமாகவே மருந்துகளை வாங்கி உட்கொள்ளக்கூடாது என்றும் கூறினார்

ஜெயகாந்தன் தெரிவித்துள்ளார்